இறுதி கட்ட தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவை முன்கூட்டியே தொடக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்கள் மற்றும் நட்சத்திரப் பேச்சாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மத்திய பிரதேச மாநிலம் ரத்லாம் பகுதியில் பிஜேபி தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் வாஜ்பாய் அரசின் காலடிச் சுவடை பின்பற்றி மலைவாழ் மக்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் கல்வி மருத்துவம் நீர்ப்பாசனம் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பிஜேபி எப்போதுமே பாடுபட்டு வந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தொடர்ந்து இமாச்சல பிரதேசத்தின் சோலன் பகுதியில் தேர்தல் பிரச்சாரப் பொதுக் கூட்டத்தில் பிரதமர் பேசுகையில் மத்தியில் முன்பிருந்த காங்கிரஸ் அரசுகள் பாதுகாப்புத் துறைக்கான கொள்முதல் பேரங்களை ஏடிஎம் இயந்திரங்களாகவே பயன்படுத்தி வந்ததாக குற்றம் சாட்டினார் பிரதமர் இன்று பஞ்சாப் மாநிலம் பத்தின்டாவிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

திரு ராகுல்காந்தி இன்று பஞ்சாப் மாநிலம் ஹோஷியார்பூரிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்

வெங்கைய நாயுடு ஆராய்ச்சியாளர்கள் இதுவரை சிந்திக்காத விதத்தில் சிந்தித்து உலகின் முக்கிய பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வுகளை கண்டு பிடிக்க வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையநாயுடு கூறி உள்ளார் இன்று புதுடெல்லியில் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சிக் கழகத்தின் பொன் விழா கொண்டாட்டங்களில் உரையாற்றிய அவர் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டுதல் மக்களின் உடல் நலத்தைப் பராமரித்தல் வறுமையை போக்குதல் கிராம நகர வித்தியாசத்தைக் குறைத்தல் மற்றும் விவசாயிகளின் சவால்களை எதிர் கொள்வதில் புதுமையான நடைமுறைக்கு ஏற்ற அனுகுமுறைகள் தேவைப்படுவதாக கூறினார் வளர்ச்சி என்பதற்கு மேல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே உலகெங்கிலும் தற்போதைய இலக்கு என்றும் அவர் குறிப்பிட்டார் இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் தத்தம் துறைகளுக்குள் தங்களை அடக்கிக் கொண்டு தனித்தனியே செயல்படுவது போதாது என்றும் சம்பந்தப்பட்ட இதர துறைகள் பற்றிய அடிப்படை புரிதல் ஒவ்வொரு ஆராய்ச்சியாளருக்கும் இருக்கு வேண்டும் என்றும் திரு வெங்கைய நாயுடு வலியுறுத்தினார்

உலக வர்த்தக அமைப்பின் தலைமை இயக்குனர் திரு ராபர்டோ அசவேடோ வும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் விதிமுறைகளின் அடிப்படையிலான பல தரப்பு வர்த்தக முறையில் பல்வேறு சவால்கள் உருவாகி இருப்பதன் பின்னணியில் உலக வர்த்தக அமைப்பின் கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது சந்தா கோச்சர் ஐசிஐசிஐ வீடியோகான் கடன் வழக்கு தொடர்பாக ஐசிஐசிஐ வங்கியின் முன்னாள் தலைமை செயல் அதிகாரியும் மேலாண் இயக்குனருமான சந்தா கோச்சர் இன்று புதுடெல்லியில் உள்ள அமலாக்க இயக்ககத்தின் தலைமை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார்

குழந்தை நோயாளி ஒருவருக்கு ஜிப்மரில் இத்தகைய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்படுவது இதுவே முதல் முறை என்றும் தென்னிந்திய அளவிலும் இதுவே இத்தகைய முதலாவது அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் என்றும் ஜிப்மர் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரோபோ உதவியுடன் பித்தநீர்க் கட்டியை அகற்றுவதால் நோயாளிக்கு ஏற்படும் வலி மற்றும் சிரமங்களும் நோயாளி மருத்துவமனையில் தங்க வேண்டிய காலமும் குறைகிறது

பல்வேறு மருத்துவ துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய இத்தகைய அறுவை சிகிச்சை தென்னிந்தியாவில் உள்ள அரசு மருத்துவமனைகளிலேயே வசதி ஜிப்மரில் மட்டுமே வழங்கப்படுவதும் தனியார் மருத்துவமனைகளை விட ஜிப்மரில் இந்த சிகிச்சைக்கான கட்டணம் மிகக் குறைவு என்பதும் குறிப்பிடதக்கது கிரண்பேடி புதுவை துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது விருந்தினர்களாக புதுவைக்கு வந்துள்ள உறவினர்களுடன் இன்று அரவிந்தர் ஆசிரமத்திலும் மணக்குள விநாயகர் கோவிலிலும் தரிசனம் செய்தார் மணக்குள விநாயகர் கோவிலில் அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை அளிக்கப்பட்டது தரிசனத்திற்கு பின்னர் டாக்டர் கிரண்பேடி அங்கிருந்த பொது மக்களிடம் சிறிது நேரம் உரையாடினார் ஆயினும் பத்திரிக்கையாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க அவர் மறுத்துவிட்டார்

திரு டிஆர் பாலு திரு துரைமுருகன் உள்ளிட்ட மூத்த திமுக தலைவர்கள் இந்த சந்திப்பின் போது உடன் இருந்தனர் டிஆர்எஸ் கட்சியின் தலைவரான திரு சந்திரசேகரராவ் ஏற்களவே கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயனை சந்தித்துப் பேசி உள்ளார் நீதிபதி உயர்நிலை நீதிபதிகளின் நியமனத்திற்கான கொலிஜியம் குழு உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி சென்னை திரு வி ராமசுப்பிரமணியனை இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பதவி உயர்த்தப் பரிந்துரை செய்து தீர்மானம் நிறைவேற்றி உள்ளது இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு சூர்யகாந்தை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டுள்ளதால் இமாச்சல பிரதேச உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பதவிக்கு புதிய நியமனம் அவசியமாகி இருப்பதாக தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

தமிழக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது

மத்திய உள்துறை அமைச்சக இணைச் செயலர் திரு விவேக் பரத்வாஜ் தலைமையிலான இக்குழுவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இடம் பெற்றுள்ளனர் இதேபோல மத்திய எரிசக்தி துறைச் செயலர் திரு ஏகே பல்லா தொலை தொடர்புத் துறையின் கூடுதல் செயலர் திரு அன்சு பிரகாஷ் ஆகியோர் தலைமையிலான மற்றொரு மத்தியக் குழுவும் மின் விநியோக மற்றும் தொலை தொடர்பு கட்டமைப்பில் புயலால் ஏற்பட்ட சேதங்களை நேரில் ஆராய்ந்து வருகிறது மழை வெப்பச் சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் ஒருசில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மழை பெய்யாத இடங்களில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மீட்டரும் மழை பதிவாகி உள்ளது

இலங்கை இலங்கையின் பல்வேறு இடங்களில் மசூதிகள் மற்றும் முஸ்லீம் சமூகத்தினரின் கடைகள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்துவதந்திகள் பரவாமல் தடுக்க பல்வேறு சமூக வலைதளங்களுக்கு அந்நாட்டு அரசு தற்காலிக தடை விதித்துள்ளது